நாங்குநேரி விக்கிரவாண்டி தொகுதிகளில் இடைத்தேர்தல் பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது

அயோத்தியா வழக்கின் தீர்ப்பினை உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது

முன்னேறியுள்ளனர்

வடகிழக்கு பருவமழை இன்று தொடங்கியுள்ளதாக சென்னை வாளிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது இன்று செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த அதன் துணை தலைமை இயக்குநர் திரு பாலச்சந்திரன் மாநிலத்தில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு பரவலாக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறினார்

சென்னை மற்றம் புறநகரை பொறுத்தவரையில் அடுத்து வரும் இரு தினங்களுக்கு இடவெளி விட்டு மழை கொடரும்

இதற்கிடையே பருவமழை தொடர்பாகவும் அதன் பாதிப்பு குறித்தும் ஆய்வு செய்வதற்காக கண்காணிப்புக்குழுக்களை மாநில அரசு ஏற்படுத்தியுள்ளது

விக்கிரவாண்டி நாங்குநேரி சுட்டப்பேரவைத் தொகுதிகளில் இடைத்தேர்தல் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது அஇஅதிமுக திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி விக்கிரவாண்டி தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் தற்போது தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் அஇஅதிமுக நிறைவேற்றிய திட்டங்களை எடுத்துரைத்து அவர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளார் விவசாயிகளின் நலனுக்காக குடிமராமத்து திட்டம் நிறைவேற்றப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் இத்திட்டத்தின் மூலம் நீர் ஆதாரங்கள் தூர்வாரப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் தமிழகத்தில் உள்ள அனைத்து ஏரிகளிலும் தூர்வாரும் பணிகள் நடடபெறவுள்ளதாக அவர் கூறினார் திமுக ஆட்சி காலத்தில் இதுபோன்ற திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டதா என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பினார் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் நாங்குநேரி தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசினார் திமுக ஆட்சி பொறுப்பில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் நலனுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வருவதாக அவர் தெரிவித்தார் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வுகாண அஇஅதிமுக அரசு தவறிவிட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் திமுக ஆட்சிக்காலத்தில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களையும் திரு ஸ்டாலின் பட்டியலிட்டார் இரண்டு தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுக கூட்டணி கட்சிகள் அனைத்தும் ஒருங்கிணைந்து பணிகளை மேற்கொண்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு கடம்பூர் ராஜூ கூறியுள்ளார் இன்று கயத்தாறில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கூட்டணி இடையே பிளவினை ஏற்படுத்த எதிர்க்கட்சிகள் மேற்கொண்ட முயற்சிகள் வெற்றி பெறவில்லை என்றும் தெரிவித்தார் தமிழகத்தில் அஇஅதிமுக அரசு மாநிலத்தின் உரிமையை பாதுகாக்க தவறிவிட்டதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டித்தலைவர் திரு கே எஸ் அழகிரி குற்றம் சாட்டியுள்ளார் இன்று விழுப்புரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுக காங்கிரஸ் கூட்டணி மக்கள் நலனுக்கான கூட்டணி என்று குறிப்பிட்டார் புயல் பாதிப்புக்கு உரிய நிவாரணங்களை மத்தியஅரசிடமிருந்து மாநில அரசு பெறவில்லை என்றும் திரு அழகிரி குறை கூறினார் நீட் ஆள்மாறாட்டம் தொடர்பான வழக்கினை விசாரணை செய்வது குறித்து பதிலளிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் சிபிஐக்கு உத்தரவிட்டுள்ளது இத்தொடர்பான மனுவை விசாரணை செய்த நீதிபதி கிருபாகரன் தலைமையிலான அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது

அயோத்தியா வழக்கின் தீர்ப்பினை உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது

டெங்கு காய்ச்சலால் உயிரிழப்பு ஏற்படக்கூடாது என்ற வகையில் தமிழக அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் டாக்டர் பீலா ராஜேஷ் கூறியுள்ளார் இன்று திருவள்ளுரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பத்து மாவட்டங்களில் டெங்கு பாதிப்பு உள்ளதாக குறிப்பிட்டார்

காய்ச்சலுக்கு பின் கவளிப்பு பிரிவும் உருவாக்கப்பட்டு உரிய சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் காய்ச்சலுக்கான அறிகுறிகள் தென்பட்டால் பொதுமக்கள் உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு செல்லுமாறும் டாக்டர் பீலா ராஜேஷ் கேட்டுக்கொண்டார்

இன்று துத்துக்குடியில் தொழில்முனைவோர் தொடர்பான கருத்தாங்கில் கலந்துகொண்டு அவர் பேசினார்

இங்க வந்து சிப்னட் டிட்னோ தூத்துக்குடி போர்ட் இவங்களும் இணைந்து இதவந்து செயல்படுத்தப்போறாங்க போர்ட்ட பொறுத்தவரைக்கும் ஆயிரம் ஏக்கர் லீஸ்லேண்ட்ல வந்து அங்க தயார் செஞ்சு வெச்சிருக்னேம் டேம்ப் அப்படின்னு ஒரு அத்தாரிட்டி இருக்கு அவங்க மூலம் வந்து நாங்க அந்த நிலத்துடைய லீஸ்ரேட் அத குறைச்சிருக்னேம் ஒரிஜினலா பதினைந்து லட்சத்திற்கும் மேல இருந்தது இப்ப அத இருறைக்க இரண்டரை வட்சம் அற்த இஅளவுக்கு கொண்டுவந்திருக்னேம் பர் எக்கர் பர் இயர் அதன் அடிப்படையில வந்து நிறைய பேர் வந்து அங்க இண்டஸ்ட்ரீஸ் செட் பண்றதுக்கு முன்வரலாலு நாங்க எதிர்பார்க்கிறோம்

தர்மபுரி மாவட்டத்தில் டெங்கு கொசுக்களை அழிக்கும் பணிகளை தீவிரப்படுத்தமாறு அம்மாவட்டத்திற்கான கண்கானிப்பு அலுவலர் டாக்டர் சந்தோஷ் பாபு அதிகாரிகளுக்கு அறிவுறத்தியுள்ளார் மனநல பிரச்சினைகள் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இன்று மதுரையில் பேரணி நடைபெற்றது சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மழைநீர் வடிகால் தூர்வாரும் பணிகள் குறித்த ஆய்வு கூட்டம் ஆணையர் திரு பிரனஷ் தலைமையில் இன்று நடைபெற்றது ராமநாதபுரம் மாவட்த்தில் கொசுப்புழு ஒழிப்பு நடவடிக்கைகளை ஆட்சியர் திரு வீரராகவ ராவ் இன்று நேரில் ஆய்வு செய்தார் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு மற்றும் அதனைச்சுற்றியுள்ள பகுதிகளில் இன்று பிற்பகல் ஒருமணி நேரம் மனழ பெய்தது திருவண்ணாமலையில் ஐந்துநாள் உலக திரைப்பட விழாவை ஆட்சியர் திரு கந்தசாமி இன்று தொடங்கி வைத்தார்

நாளை மறுநாள் நடைபெறவுள்ள ஆட்டத்தில் இந்தியா இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது டென்மார்க் ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சமீர் வர்மா காலிறதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார்